இந்தியாவைதொழில்நுட்பமையமாகமாற்றவும் எளிமையாகவர்த்தகம் செய்யும் சூழல் உள்ளநாடாகவும் மாற்றுவதற்குஅரசுஅர்ப்பணிப்புடன் செயல்பட்டுவருவதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் இத்தாலிபிரதமர் திரு

சர்வதேசவிமானபயணிகளுக்கான புதியவிதிமுறைகளைமத்தியசுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

ரமேஷ் பொக்ரியால் கல்வித் துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரேஆகியோர் இந்தவிழாவில் கலந்துகொள்கின்றனர் பட்டமளிப்பு விழாவில் குறைந்தஅளவு மாணவர்கள் மட்டுமேகலந்தகொள்ளஅனுமதிக்கப்படுவார்கள் இந்தவிழாநிகழ்ச்சிகள் அனைத்தும் இணையதளவாயிலாகநேரலையாகஒளிபரப்பப்படும் உலகபொருளாதாரஅமைப்பவலுப்படுத்துவதற்கு இந்தியாதொடர்ந்துநடவடிக்கைஎடுக்கும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் சர்வதேசமுதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசியஅவர் உலகபொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சிக்கானபாதையில் செல்லுவதற்குதம்முடைய அரசு அனைத்துநடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றுதெரிவித்துள்ளார் நாட்டில் புதியதாக இயற்றப்பட்டவிவசாயசட்டங்கள் புதியசீர்திருத்தங்களைகொண்டுவரும் என்றார்

இந்தியாவின் நிலத்திற்கேற்றாற் போலவும் காலதட்பவெட்பநிலைபோலவும் பல்வேறுவகையானவேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகஅவர் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்றுகாலத்திலும் விவசாயம் தொய்வின்றிநடைபெற்றதாகவும் நோய்த் தொற்றைவெற்றிகரமாககைபாண்டதாகவும் பிரதமர் கூறினார் இதனைஉலகநாடுகள் கண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியர்கள் பொறுமைமிக்கவர்கள் என்றும் இரக்ககுணம் கொண்டவர்கள் என்றும் நாட்டுப் பற்றுமிக்கவர்கள் என்றும் உலகம் தெரிந்துகொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டான்சானியாநாட்டின் புதியஅதிபராகபொறுப்பேற்கஉள்ளதிரு

நரேந்திரமோடிவாழ்த்துத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகவெளியிட்டுள்ள் வாழ்த்துச் செய்தியில் அவர் இரு நாடுகளும் நீண்டகாலமாகநட்புறவு கொண்டநாடுகள் என்றும் இதனைவலுப்படுத்தவிரும்புவதாகவும் பிரதமர் திரு மோடிதெரிவித்துள்ளார் இந்தியாவைதொழில்நுட்பமையமாகமாற்றவும் எளிமையாகவர்த்தகம் செய்யும் சசூழல் உள்ளநாடாகவும் மாற்றுவதற்கு அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுவருதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் தொலைத் தொடர்புத் துறையின் மூலம் இது இதரசேவைதாரர்களுக்கானவிதிமுறைகள் தளர்த்தப்பட்டுஎளிமையாக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறியுள்ளார் தகவல் திரட்டுசெய்யும் நிறுவனங்கள் இனிதகவல் சேவைவழங்கும் நிறுவனங்களிடம் அனுமதிவாங்கத் தேவையில்லைஎன்றுஅவரகூறியுள்ளார் இதனால் பிபிஒநிறுவனங்கள் பயன்பெறும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பதுறைநாட்டின் பெருமைக்குரியதாகும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரவளர்ச்சிக்குஉகந்தசூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறியுள்ளார் இளையதலைமுறையினருக்குசிறந்தஎதிர்காலம் ஏற்படுவதற்கு இது மிகவும் உதவும் என்றுபிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிகார் சட்டசபைத் தேர்தலில் வளர்ச்சியைமுன்னிறுத்தப்பட்டிருப்பதுபெருமையளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் இத்தாலிபிரதமர் திரு

உலகளவிலும் மண்டலஅளவிலும் உள்ளவிவகாரங்கள் தொடர்பாக இந்தகூட்டத்தில் பேசப்படும் என்றுவெளியுறவு விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஐரோப்பிய யூளியன் கூட்டமைப்பில் உள்ளநாடுகளில் இந்தியாவின் ஐந்தாவதுவர்த்தக பங்காளராக இத்தாலிஉள்ளது இரு நாடுகளுக்குமிடையிலானவர்த்தகத்தின் மதிப்பு ஒன்பதுபில்லியன் டாலராகும்

ஆடை வடிவமைப்பு உ ள்கட்டமைப்பு எரிசக்தி இனிப்பு உற்பத்திமற்றும் காப்பீடுபோன்றவற்றில் முதலீடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சர்வதேசவிமானபயணிகளுக்கான புதியவிதிமுறைகளைமத்தியசுகாதாரஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படிபயணிகள் தங்களதுஉடல்நலன் குறித்துஆன்லைன் மூவம் இணையதளத்தில் பதிவுசெய்யவேண்டும்

கர்ப்பிணிதாய்மார் பத்துவயதுக்குட்பட்டகுழந்தைகள் இணைநோய் உள்ளவர்கள் மட்டுமேவீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வதற்குஅனுமதிதரப்பட்டுள்ளதாகஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பரிசோதனைசெய்யவிரும்பாதவர்கள் கண்டிப்பாகமருத்துவமனைகளில் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்திக்கொள்வதுடன் வீட்டிலும் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளவவேண்டும் நோய்த் தொற்றுஏற்பட்டஅறிகுறிகளுடன் உள்ளவர்கள் உடனடியாகமருத்துவமனைகளுக்குஅனுப்பிவைக்கப்படுவார்கள் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்முகாஷ்மீரில் புல்வாமாமாவட்டத்தில் இரு வேறுசம்பவங்களில் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

மற்றொருசம்பவத்தில் வாகனஒட்டுநர் முகம்மது அஸ்வம் வானிமீதுதீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்தார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவருகிறார்

காதிமற்றும் கிராமகடைகள் மூலம் தீபாவளிவிளக்குகள் விற்பனைசெய்வதற்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வரும் எட்டாம் தேதிமுதல் இந்தவிற்பனைதொடங்கும் ஆன்லைன் மூலமாகவும் இதனைவாங்கிக் கொள்ளலாம் இந்தவிளக்குகள் பத்துசதவிகிதசலுகைவிலையில் விற்பனைசெய்வதற்குமத்திய சிறுமற்றும் து நடுத்தரதொழில்கள் அமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளது

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெறுவோரின் எண்ணிக்கையும் ஆற புள்ளிஐந்துசதவீதத்திற்கும் குறைவாகஉள்ளதுககாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உயிரிழப்புகளும் புள்ளிநான்குஒன்பதுசதவீதமாகக் குறைந்துள்ளதுஎன்றும் ஒன்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தில்லிஅணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் மூன்றுவிக்கெட்டுகளைவீழ்த்தினார்

அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூர் அணிஐதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது இதில் வெற்றிபெறும் அணி ஞாயிற்றுக் கிழமையன்றுநடைபெறும் ஆட்டத்தில் தில்லிஅணியுடன் விளையாடஉள்ளது ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சர்வதேசசேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன்

இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் புரவ் ராஜா இணைதோல்வியடைந்தது